விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து விளையாட்டு உணர்வை தக்க வைத்துக் கொண்டு மேலும் சாதனைகள் படைக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து விளையாட்டு உணர்வை தக்க வைத்துக் கொண்டு மேலும் சாதனைகள் படைக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமீபத்தில் ஜகார்த்தாவில் முடிவடைந்த ஆசிய பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் நேற்று தில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினர் அவர்களின் சாதனையை பாராட்டிய பிரதமர் மன உறுதிதான் இந்திய அணியினரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜயவர்தன் சிங் ரத்தோர் நாட்டில் விளையாட்டை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றார் இந்த ஆண்டில் இந்தியா சர்வதேச அளவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று அதிகப் பதக்கங்களை வென்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாற்றுத் திறள் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு தொடர்ந்து செய்து தரும் என்றும் அவர் உறுதியளித்தார்

தில்லியில் நேற்று உலக உணவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற வேளாண் தொழில் முனைவோர் மாநாட்டில் பேசிய அவர் இந்த இலக்கை எட்டும் வகையில் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையாலும் விஞ்ஞானிகளின் முயற்சியாலும் நாட்டின் உனவு தாளிய உற்பத்தி பலமடங்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக புகார் அளிக்க உள்ள கால வரம்பை நீக்குமாறு சட்ட அமைச்சகத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திருமதி மேனகா காந்தி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றம் நிகழ்ந்து பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பின்னரும் புகார் அளிக்கும் வகையில் சட்டத் திருத்தம் மேற்கொள்ள வேண்டுமென்று கூறினார் இந்த யோசனையை சட்ட அமைச்சகம் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் இதற்கான சட்டத்திருத்தத்தை விரைவில் அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் புதுதில்லியில் ஆறாவது இந்திய சர்வதேச பட்டு கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி நேற்று தொடங்கி வைத்தார் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் நாடு முழுவதிலுமிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன சீனாவுக்கு அடுத்தபடியாக பட்டு உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் இரண்டாம் இடத்தில் உள்ளகு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் வழங்கப்படும் இட ஒதுக்கீடு மூன்று சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் தேசிய பள்ளிக் குழும விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சென்னையில் நேற்று காசோலைகளை வழங்கிப் பேசிய அவர் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் இதுகுறித்து விடுத்த கோரிக்கையை ஏற்றுக் கொள்வதாகக் கூறினார் கூடைப்பந்து மற்றம் கைப்பந்து விளையாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் திருச்சி திருவண்ணாமலை திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் இதற்கான சிறப்பு வசதிகள் அடங்கிய மைதானங்களை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

காய்ச்சல் அறிகுறி இருந்தால் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு பொது மக்கள் செல்ல வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காய்ச்சல் தொற்றுநோய்கள் பரவாமல் இருக்கவும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளைத் தடுக்கவும் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றார்

டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளை நேற்று தொடங்கி வைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் இருப்பதை க்காதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கரே ஒப்புக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் அதே நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான மருத்துவ சான்றிதழை மருத்துவர்கள் தர மறுத்து வருவது சரியல்ல என்றார்

இந்திய அரசின் வேண்டுகோளை ஏற்ற இந்தோனேஷிய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது வினய் மிட்டல் தேடப்படும் குற்றவாளி என்று மத்திய அரசு அறிவித்தவுடன் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்தோனேஷிய அரசால் கைது செய்யப்பட்டார் அவரை இந்தியாவுக்கு கொண்டு செல்ல அந்நாட்டு அதிபர் அனுமதி அளித்து உத்தரவிட்டார் இலங்கையில் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமயிலான ஐக்கிய தேசியக் கட்சியுடன் உள்ள கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டுமென்று அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு அவரது தலைமையிலான இலங்கை சுதந்திரா கட்சி நிர்ப்பந்தம் அளித்து வருகிறது இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ரொ ஹானா லகஷ்மண் பிரியதாசா நேற்று கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடப்பு அரசியல் சூழ்நிலைகளை பரிசீலித்து வருவதாகவும் கட்சிக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இவ்விஷயத்தில் விரைந்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டுமென்று அதிபர் சிறிசேனாவை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் கருவுற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவி திட்டத்தால் ஆரோக்கியமான குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது

அமெரிக்காவைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவும் டெல்அவிவ் நகரில் உள்ள தனது தூதரகத்தை ஜெருசலம் நகருக்கு மாற்ற முடிவு செய்துள்ளது சீன உதவியுடன் பாகிஸ்தானில் அமைக்கப்பட்டு வரும் அதி விரைவுச்சாலை அந்நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் கூறியிருக்கிறார் கோவா மாநிலத்தில் பதவி விலகியுள்ள காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் பிஜேபியில் இணைந்தனர் கோவாவில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் பதவி விலகிய போதும் புதிய அரசு அமைக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடப் போவதாக காங்கிரஸ் கூறியுள்ளது அடுத்தமாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள மிஸோரம் மாநிலத்தில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தை அக்கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் ராஜஸ்தான் மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மீன்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி காங்கிரஸ் கட்சிகளுக்கு மாற்றாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் ஏழு கட்சிகள் அடங்கிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான நீலகிரி மலை ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அலஹாபாத் நகரின் பெயரை பிரயாக்ராஜ் என்று மாற்றுவதற்கு உத்தரப்பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

மும்பையில் இன்று நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி ஆஸ்திரேலிய ஏ அணியை எதிர்கொள்கிறது